ப்ரோ லீக் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

பதக்கங்களை வென்றது

தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பூசி மையங்கள் குறித்த தகவல்களை பிறருக்கு பகிர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

குடியிருப்போர் நலச் சங்கங்களும் சும்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இத்போன்ற நடவடிக்கைகள் இந்த நோய் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறிய அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தடுப்பூசித் திருவிழா காலத்தில் தனிநபரும் குடியிருப்போர் நலச்சங்கங்களும் அரசு நிர்வாகமும் இவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதற்கிடையே பொதுமக்கள் தயக்கமின்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த திருவிழா நடத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இதுவரை பெரிய அளவில் பக்கவிளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் தடுப்பூசி திருவிழாவில் பொதுமக்கள் முழுமையான பங்கேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வலியுறுத்தியுள்ளார்

அவரது இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாதவராவின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்றும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறும் பட்சத்தில் இடைத் தேர்தல் நடைபெறும் என்றும் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் சென்னை கன்னியாகுமரி இடையே கிழக்கு கடற்கரை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார்

இந்த பாதையில் முதலீடு செய்யும் அளவுக்கு வருவாய் கிடைக்காது என்ற மதிப்பீடு தவறானதாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதளை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை கைவிடும் முடிவினை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் உரங்களின் விலை உயர்வை திரும்பப்பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் உரங்களின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலையை பொட்டிய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென்தமிழக மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதர பகுதிகளில் வறண்ட வாளிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சேலம் மாவட்டம் சேர்வராயன் வனப் பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடியது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது